முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த சூழலிலும் தனியார்மயமாகாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி பீகார் மாநிலத்தில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார்

எடப்பாடி கே

வி சண்முகம் திரு

எடப்பாடி கே

இதுதொடர்பாக அமைச்சர் திரு

செங்கோட்டையன் வாய்ஸ் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழ் செல்லுபடியை ஆயுள்காலத்திற்கும் நீட்டிப்பது தொடர்பான நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஆய்வறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிகளவு கால்நடை மருத்துவ கல்லூரிகள் உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார்

தொடர்ந்து பேசிய அவர் மாநிலத்தில் தேவையான இடங்களில் நெல்கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றார் தமிழகத்தில் திரையரங்குகள் திறக்கப்பட்ட பின்னர் கூடுதல் காட்சி திரையிட அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார்

தங்கமணி வாய்ஸ் தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த சூழலிலும் தனியார்மயமாகாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

கேடர்பாளையம் அணைக்கட்டில் பின்னா் சார்பில் அமைக்கப்பட்டுவரும் அணை சிற்பி அல்லாள நாயகர் மணிமண்டப பணிகளையும் அவர் பார்வையிட்டார் அப்பகுதியில் நடைபெற்றுவரும் குடிநீர் திட்டப்பணிகளையும் அமைச்சர் ஆய்வுசெய்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

காமராஜ் இன்று ஆய்வு செய்தார்

விவசாயிகளின் நெல்லை தாமதமின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார்

தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சித்தலைவர்கள் பீகாரில் முனைப்புடன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சசாரம் டெஹ்ரியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி உரையாற்றுகையில் மாநிலத்தில் வளர்ச்சி பணிகளை விரைந்து முன்னெடுத்து செல்லும் வகையில் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

காங்கிரஸ் கட்சியின் திரு

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக பீகார் மாநில அரசு மத்திய அரசுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் என்றார்

வட தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்